பாதிக்கப்பட்டன

பிரசாத் யாதவுக்கு தில்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது

அறிவித்துள்ளது

முழுவதும் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மாதிரி பள்ளிகள் நாடு ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது

மத்திய அரசு கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் மேகதாது மற்றும் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன ரபேல் பிரச்சினை தொடர்பாக கங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் காவிரி பிரச்சினையை எழுப்பி கோஷமிட்டனர் இதன் காரணமாக அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது இதனையடுத்து அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது முன்னதாக ரபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பெயரை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமச்சர் திரு விஜய் கோயல் குறிப்பிடவில்லை என்று அவைத் தலைவர் அறிவித்தார் ராகுல்காந்தியின் பெயரை குறிப்பிட்டதாக கூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் நேற்று கூறிய நிலையில் அவைத் தலைவர் இதனை அறிவித்தார் மக்களவை நடவடிக்கைகளும் இதே பிரச்சினை காரணமாக முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சித்தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவுக்கு தில்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது

மற்றொரு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் உள்ள திரு லாலு பிரசாத் இந்த வழக்கு விசாரணையின்போது காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டார் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜர்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஜம்மு கஷ்மீரில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுவது அம்மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஜம்மு கஷ்மீர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளிடையே அவர் உரையாற்றினார் வளர்ச்சித் திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜனநாயக பாதையில் நம்பிக்கை வைத்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளின் துனிச்சலுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இதற்கிடையே ஜம்மு கஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி ஆறு மாத காலம் முடிவடைந்ததையொட்டி நேற்று முதல் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் வருடாந்திர மூன்ற நாள் மாநாடு குஜாத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் செல்கிறார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் இதில் கலந்துகொள்கிறார் காவல்துறை தலைவர்கள் உளவு பிரிவுகளின் அதிகாரிகள் மற்றும் உள்துறைஅமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் ஒற்றுமைக்கான சிலை வளாகம் அருகே நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் எல்லைதாண்டிய பயங்கரவாதம் ஜம்மு கஷ்மீர் பாதுகாப்பு சூழல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இளைஞர்களை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தடுப்பது குறித்தும் இதில் விவாதிக்கப்படவுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் விவசாயிகளுஞ்கான பயிர்கடன் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் அறிவித்துள்ளார் ஜெய்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெறப்பட்ட குறுகியகால பயிர்களுக்கான கடன்களுக்கு இது பொருந்தும் என்றார் இதர வங்ககளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு இரண்டு வட்சம் ரூபாய் வரை ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார்

அஸ்ஸாம் மாநிலத்தில் விவசாயிகள் நலனுக்கான மூன்று திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகள் செலுத்த வேண்டிய கடனில் நான்கு கதவீதத்தையும் அரசு அளிக்கும் என்றும் அவர் கூறினார் கஜ புயலுக்கான நிவாரண நிதி குறித்து இரண்டு வாரத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது சென்ளை உயர்நீதிமன்றத்தின் மதுரைக்கிளையில் இதுதொடர்பான வழக்கு விசாரணையின்போது மத்திய அரசு இதனை தெரிவித்தது

உண்டு உறைவிடப்பள்ளியாக இது உருவாக்கப்படும் என்றும் சிறப்பு வசதிகள் இதில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுப் பயிற்சிகள் இதில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் அஸ்ஸாமில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக இரண்டாம் கட்ட நிதியுதவிக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது

அஸ்ஸாம் மாநிலத்தில் செயல்பட்டுவரும் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் ஏழு லட்சம் தொழிலாளர்கள் இதன்மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் இரண்டு இயக்குனர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என சிபிஐ யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மோசுடி செய்து ஒன்பது கோடி ரூபாய் கடன் பெற்ற விவகாரம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது

இதில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்

தமது கைபேசி செயலி வாயிலாகவும் பொதமக்கள் யோசனைகளை தெரிவிக்குமாறு திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் சிரியாவிலிருந்து துருப்புக்களை விலக்கிக்கொள்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொளல்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் சிரியாவில் உள்ள ஐ எஸ் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முடிவடைந்ததையடுத்து துருப்புக்கள் விலக்கிக்கொள்ளப்படுவதாக அமெரிக்க அரசு கூறியுள்ளது அமெரிக்க அதிபரின் அறிவிப்பைத் தொடர்ந்து துருப்புக்களை விலக்கிக்கொள்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ஸமத்ரிபால சிறிசேனா முன்னிலையில் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் திரு ரணில் விக்ரமசிங்கே தலைமையிவான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் வகித்த இலாக்காக்களே ஒதுக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் தென் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து சிங்கப்பூர் சென்று கொண்டிருந்த விமானம் பயணி ஒருவரின் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் அவசரகமாக தரையிறக்கப்பட்டது அந்த பயணிக்கு சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி தில்லி அணியை எதிர் கொள்கிறது சென்னை கடற்கரை வேளச்சேரி தரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை செயின்ட் தாமஸ் மலை வரை நீட்டிக்க தேவையான நிலங்களை கையகப்படுத்த இருந்த தடை நீங்கியுள்ளது